நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் ஊரடங்கு உத்தரவு முழுமையாக கடைபிடிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் மூலம் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனையை மேற்கொள்வதற்கு இரண்டு நாட்களுக்குள் அனுமதி கிடைக்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார்

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார்

துற்போது வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கும் பொதுமக்கள் எதிா்காலத்தில் நாட்டை வழிநடத்திச் செல்வார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

பிரதம் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் இன்று இரவு எட்டு மணிக்கு சென்னை அகில இந்திய வானொலியில் மீண்டும் ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

புதுதில்லியில் பிரதமின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது ஊரடங்கு உத்தரவு முழுமையாக கடைபிடிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்திட வேண்டுமென்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய அமைச்சரவையின் செயலரும் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகளும் மாநில அரசுகளின் தலைமைச் செயல்கள் மற்றும் காவல்துறை தலைவா்களுடன் தொடா்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய அமைச்சரவை மற்றும் உள்துறை செயலர்கள் காணொலி காட்சி வாயிலாக மாநில அரசு அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினா் பொதுவாக இந்த ஊரடங்கு உத்தரவு முழுமையாக பின்பற்றப்படுவது குறித்து அவர்கள் திருப்தி தெரிவித்தனர் இருப்பினும் இடம்பெயா்ந்த தொழிலாளா்கள் பல்வேறு பகுதிகளில் வெளியில் நடமாடுவதாகவும் அவர்கள் கூறினர் நகா்புற பகுதிகளிலும் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் மக்களின் நடமாட்டம் இருக்கக்கூடாது என்றும் அவர்கள் அறிவுறுத்தினர் சரக்கு போக்குவரத்து மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த ஆவோசனைக் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது இந்த ஊரடங்கு உத்தரவு காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விநியோகம் பாதிக்கப்படாததை உறுதி செய்ய வேண்டுமென்றும் அவர்கள் அறிவுறுத்தினர்

மத்திய அரசின் உத்தரவுகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உள்ளது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த தொழிலாளாக்ள் ஏழை மக்களுக்கு உணவு விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது மாநில பேரிடர் நிதியினை இதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்எ ன்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளதையும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் தொழிலாளா்களுக்கு எவ்வித பிடித்தமுமின்றி ஊதியம் வழங்கப்பட வேண்டும்

மக்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் இத்தகைய நாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது

இந்த நிதிக்கு பொதுமக்கள் தாராளமாக நன்கொடை வழங்குமாறும் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டாா்

மாநில ஆளுநா்கள் முதலமைச்சா்கள் சுகாதார அமைச்சா்கள் ஆகியோருடன் நேரடியாக தொடா்பு கொண்டு தகவல்களை அவர் கேட்டறிகிறார் இதேபோல் மருத்துவர்கள் செவிலியாக்ள் மற்றும் சுகாதார பணியாளர்களுடனும் இத்தகைய ஆலோசனையை திரு நரேந்திரமோடி மேற்கொண்டு வருகிறார்

தமிழகத்தில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஜம்பதாக அதிகரித்துள்ளது

வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமார் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆலோசளைக் கூட்டத்தில் பங்கேற்றனா் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளை கற்றி ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டாா் நாட்டிற்கான சேவையாகக் கருதி அனைவரும் இதனை பின்பற்ற வேண்டுமென்றும் திரு உதயகுமார் வலியுறுத்தினா்

இன்று தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான அனுமதி மத்திய அரசிடமிருந்து இரண்டு நாட்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகத் தெரிவித்தார்

இவர்களுக்கு இந்த நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் வெளி மாநிலங்களிலிருந்து தருமபுரிக்கு வருகை புரிந்துள்ள எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சள் தெரிவித்தாா்

இந்த நோய்த்தொற்று பரவாமல் தடுப்பதற்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று வருவாய் நிர்வாக ஆணையா் திரு ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளாா்

தருமபுரி மாவட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த அரிசி ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது தூத்துக்குடியில் உணவின்றி தவிப்பவர்கள் மாநகராட்சி அறிவித்துள்ள தெலைபேசியை தொடர்பு கொன்டு விவரங்களை தெரிவித்தால் அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் என்று ஆணையா் திரு ஜெயசீலன் கூறியுள்ளார்

திருச்சியில் பொதுமக்கள் வசதிக்காக மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காய் களிகள் விற்பனை நடைபெற்றது வேலூர் மாவட்டத்தில் இந்த நோய்த்தொற்று பரவல் பணிகளில் ஈடுபட விரும்பும் தன்னார்வலா்கள் மாவட்ட நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் கேட்டுக் கொண்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் சமூக இடைவெளியை பராமிக்கும் வகையில் பள்ளி மைதானம் ஒன்று காய்கறி சந்தையாக மாற்றப்பட்டது